நிர்மலாசீதாராமன் கூறியுள்ளார்

வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களைமீட்கும் பணி இரண்டாவதுகட்டமாகதொடர்ந்துநடைபெற்றுவருகிறது

தமிழகத்தில் தொற்றுகட்டுக்குள் இருப்பதாகமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

தவிர முடித்திருத்தும் மற்றும் அழகுநிலையங்கள் நாளைமுதல் செயல்படதமிழகஅரசுஅனுமதிஅளித்துள்ளது

வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களைமீட்கும் பணி இரண்டாவதுகட்டமாகதொடர்ந்துநடைபெற்றுவருகிறது

இந்தவிமானத்தில் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திராமாநிலங்களைசேர்ந்தவர்களும் வந்துள்ளனர் மற்றொருவிமானம் மாலேயிலிருந்துதில்லிக்குவந்தடைந்தது அதில் தில்லி ஹரியானா சண்டிகள் பகுதிகளைசே்ந்தவா்கள் இந்தியாவுக்குவந்தனா்

மீட்புப்பணிகளுக்காகமேலும் பலசிறப்பு விமானங்கள் மற்றம் கடற்படைகப்பல்கள் இயக்கப்படும் என்றுமாலத்தீவுக்கான இந்தியத் தூதர் திரு சஞ்ஜெய் சுதிர் கூறினார்

பின்னா் விமானநிலையநடைமுறைகள் முடித்தபின்னா் அனைத்துபயணிகளும் தனிமைப்படுத்தப்படும் முகாம்களுக்குஅனுப்பிவைக்கப்பட்டனர்

நிர்மலாசீதாராமன் கூறியுள்ளார்

இதைகருத்தில்கொண்டே அரசுபொருளாதாரஊக்குவிப்பு திட்டங்களையும் நிதியுதவிதிட்டங்களையும் அறிவித்துள்ளதுஎன்றும் அவர் தெரிவித்துள்ளார் கூடுதல் மூலதனம் தேவைப்படுவோருக்குஅரசுஉதவிசெய்வதன் மூலம் பொருளாதாரத்தைமீட்டெடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார் அரசின் நடவடிக்கையால் உற்பத்தியாளர்களும் நுகர்வோரும் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறிணா்

ரிசர்வ் வங்கியின் சமீபத்தியஅறிவிப்புகள் குறித்துகேட்டதற்குஅவ்வங்கிசியானநேரத்தில் பல்வேறுஅறிவிப்புகளைவெளியிட்டுள்ளதாககூறினாா் விவசாயிகள் தங்களதுவிளைப் பொருட்களையாருக்குவிற்கவேண்டும் என்றமுடிவைஅவர்களேமுடிவும் செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திரமோடிமேற்கொண்டநடவடிக்கைகள் துணிச்சலானவைஎன்றும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலாசீதாராமன் பாராட்டுதெரிவித்தார்

நாள்தோறும் பரிசோதனைசெய்யும் வசதியை இந்தியமருத்துவஆராய்ச்சிக் கழகம் தொடர்ந்துஅதிகரித்துவருகிறது இதற்காகதகுதியானஅரசுமற்றும் தனியார் ஆய்வகங்களுக்கு அங்கீகாரம் அளித்துவருகிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தடைசெய்யப்பட்டஹிஸ்புல் முஜாஹிதீன் மற்றும் அன்சர் கஸ்வாட் உல் இரு தீவிரவாதஅமைப்புகளுக்குஉதவிசெய்துவந்த ஹிந்த் இருவர் காவல்துறையினரால் கைதுசெய்யப்பட்டனர்

முக்கியமானதகவல்களைபரிமாறிக் கொள்ளவும் தீவிரவாதிகள் பதுங்குவதற்கும் அவா்களுக்குதேவையான இதரஉதவிகளையும் இவா்கள் செய்துகொடுத்ததுவிசாரணையில் தெரியவந்துள்ளது தமிழகமுதலமைச்சா் திரு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தமிழகத்தில் தொற்றுகட்டுக்குள் இருப்பதாககூறினார்

தமிழகத்தில் சென்னைகாவல் எல்லைக்குஉட்பட்டபகுதிகள் தவிர இதரபகுதிகளில் முடித்திருத்தும் மற்றும் அழகுநிலையங்கள் நாளைமுதல் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளதாகமுதலமைச்சா் அறிவித்துள்ளாா் தடைசெய்யப்பட்டபகுதிகளுக்கு இது பொருந்தாதுஎன்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் முடிதிருத்தும் மற்றும் அழகுநிலையங்களில் குளிர்ச்சாதனவசதியைகண்டிப்பாகபயன்படுத்தக்கூடாது இடைவெளிகடைபிடிக்கப்படவேண்டும்

வெளிநாடுகளில் இந்தியர்கள் வாழும் நாடுதிரும்பஅனுமதிக்கப்படுவார்கள் என்றுமத்தியஅரசுஅறிவித்துள்ளதை இந்திய அமெரிக்க சமூகத்தினா் வரவேற்றுள்ளனா்